மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகவுள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணித் தலைவர்கள் புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சித் தலைவர்களுக்கு புதுதில்லியில்இன்று விருந்தளிக்கிறார் இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்துகொள்ளப்போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள் தலைவருமான திரு நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் திரு உத்தவ்தாக்ரே அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம்லோக்ஜன் சக்தி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர் முன்னதாக பிஜேபி தலைவர்களும் கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து அரசியல் குழ்நிலை குறித்து விவாதிக்கவுள்ளனர் நேற்று முன்தினம் நிறைவடந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு வெளியான கருத்துக்கணிப்புகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியமைக்கும் என கணிப்புகள் வெளியானதை அடுத்து இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது ஜம்மு பகுதியில் உதாம்பூர் மற்றும் ஜம்முவில் இரண்டு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் மையங்கள் உள்ளன அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் ஒப்புகை சீட்டுகளை ஒப்பிட்டுப் பார்த்தபின்னரும் தவறு நிகழ்ந்தால் ஒப்புகைசீட்டு இயந்திரத்தில் உள்ள அனைத்து ரசீதுகளையும் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் ஒப்பிட்டுப்பார்க்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை இன்று வலியுறுத்த உள்ளன ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையின்போது மக்களவைத் தொகுதிகளுக்குட்பட்ட ஒவ்வொரு சுட்டமன்றத் தொகுதியிலும் ஐந்து வாக்குப்பதிவு எந்திரத்தின் வாக்குகளுடன் ஒப்புகைச்சீட்டை சரிபார்க்க வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக இன்று தேர்தல் ஆணையத்தை சந்தக்கவுள்ள எதிர்க்கட்சியினர் ஏதேனும் ஒரு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தவறு நிகழ்ந்தால் ஒட்டுமொத்த தொகுதிக்கும் வாக்குச்சீட்டை சரிபார்க்க வேண்டுமென வலியுறுத்த உள்ளனர்

இது குறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இளம் அதிகாரிகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களவைத் தேர்தலை சிறப்பான முறையில் நடத்தியதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி பாராட்டு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையரான சுகுமார் சென் முதல் தற்போதைய தேர்தல் ஆணையர்கள் வரை தேர்தல் ஆணையம் சிறப்பான பணியாற்றி வருவதாக கூறினார் அனைத்து தேர்தல் ஆணையர்களும் சிறப்பாக பணியை ஆற்றிவருவதாக அவர் கூறினார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என்றும் இதனை தேர்தல் ஆணையம் கண்டிக்கவில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம்சாட்டியிருந்தார் இதேபோல் இதர எதிர்க்கட்சிகளும் தேர்தல் ஆணையம் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாக குற்றம்சாட்டியிருந்தன இந்நிலையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார்

அகஸ்ட்டா வெஸ்லாண்டு ஊழல் வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டுள் கவுதம் கேத்தியானுக்கு எதிராக கருப்பு பண தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கும் தில்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இதனை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்துள்ள மலுவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது

புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகள் கலந்துகொள்ள உள்ளனர்

இந்நிலையில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை வெளியிடுவதற்கு முன்பு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆலோசிக்கப்படவுள்ளது கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற உள்ள ஷாங்காய் கூட்டமைப்பின் வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் மாநாட்டில் வெளியுறவுத் துறை அமைச்சர் திருமதி கஷ்மா சுவராஜ் கலந்துகொள்கிறார் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு நடைபெறும் இந்த மாநாட்டின் போது சர்வதேச மற்றும் ஆசிய மண்டலத்தில் அச்சுறுத்தல்கள் குறித்தம் பயங்கரவாதம் குறித்தும் அவர் கலந்துரையாடுகிறார் இந்த கூட்டமைப்பில் இந்தியா கலந்துகொள்வது இது இரண்டாவது முறையாகும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சீனாவில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் ஏற்கனவே பங்கேற்றிருந்தார் தற்போதைய கூட்டத்தில் பங்கேற்கவுள்ள பல்வேறு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் திருமதி சுஷ்மா சுவராஜ் சந்தித்து பேசவுள்ளார்

இந்த பயணத்தின் போது கிர்கிஸ்தான் அதிபர் ஞரன்பை ஜீன்பெக்கோவை அவர் சந்திக்கிறார் ஈரான் உடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் அண்மையில் பாரசீகத்தின் வளைகுடா பகுதிக்கு அமெரிக்காவின் ரானுவ விமானங்கள் மற்றும் துருப்புக்கள் அனுப்பப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முகமது ஜாவத் ஈரானை அச்சுறத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அமெரிக்கா கடும் விளைவுகளை சந்திக்கக்கூடும் என்று எச்சரித்தார் இதற்கு பதில் அளித்துள்ள அமெரிக்க அதிபர் திசைத்திருப்பும் நடவடிக்கைகளில் ஈரான் ஈடுபடக்கூடாது என்றும் அமெரிக்காவுடன் சண்டையில் ஈடுபட விரும்பினால் மிக கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியுள்ளார் எனினும் சண்டையை அமெரிக்கா விரும்பவில்லை என்றும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் பிரம்மபுத்தரா நதியில் பருவமழை பொழிவு குறித்த வாளிலை தகவல்களை இந்தியாவுடன் சீனா பகிர்ந்துகொண்டுள்ளது

ஜுன் ஒன்றாம் தேதி முதல் சட்லச் நதியின் தகவல்களையும் சீனா இந்தியாவுடன் பகிர்ந்தகொள்ளும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் சீனாவின் தீபெத்தில் உருவாகும் பிரம்மபுத்திரா நதி அருணாச்சலப்பிரதேசம் அஸ்ஸாம் பங்களாதேஷ் வழியாக வங்காளவிரிகுடாவில் சங்கமிக்கிறது இதேபோல் திபெத்தில் தொடங்கும் சுட்லச் நதி இந்தியாவின் வழியாக பாகிஸ்தானில் பாய்கிறது சர்வதேச உயிரியல் பல்லுயிர் தினம் நாளை கடைப்பிடிக்கப்படுவதைபொட்டி இந்தியாவில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் அனைத்து விலங்குகளும் தற்செயலாக இடம் பெயர்வதில்லை என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த தொடக்கவிழா நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை செயலாளர் திரு சி கே மிஸ்ரா பல்லுாயிர் பாதுகாட்டில் இதபோன்ற முயற்சிகள் பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று கூறினார்

சீனாவின் நன்னிங்கில் நடைபெற்று வரும் குதர்மன் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது

இன்று மலேசியாவுக்கு எதிரான போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் நாளை சீனா உடனான ஆட்டத்தில் உற்சாகத்துடன் பங்கேற்க இயலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த கலப்பு குழு போட்டிகளாக சுதர்மன் கோப்பை நடைபெறுகிறது குவஹாத்தியில் நேற்று தொடங்கியஇந்தியா ஒபன் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஏழு இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்களது முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளனர்

இதே பிரிவில் இந்தியாவின் நிக்காட்கரின் மற்றும் அனாமிக்கா ஆகியோர் ஒருவரை ஒருவர் எதிர்த்து விளையாடவுள்ளனர்